புதுவையில் மியூசிக் தெரபி மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

மணி நிலவரப்படி இத்தேர்தலில் சதவிகித வாக்குகள் பதிவாகியிருந்தன இறுதி வாக்குப்பதிவு சதவிகிதம் பற்றிய விவரங்கள் எதிர்பார்க்கப் படுகின்றன

ராம்நாத் கோவிந்த் இன்று காலை வாக்களித்தார் மூத்த பிஜேபி தலைவரும் மத்திய அமைச்சருமான திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் டெல்லி அவுரங்கசீப் லேன் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி யும் இதே வாக்குச் சாவடியில் வாக்களித்தார் டெல்லி நிர்மாண்பவன் வாக்குச் சாவடியில் ஐக்கிய முற்போக்குக் கூட்டணியின் தலைவர் திருமதி சோனியா காந்தி தமது வாக்குரிமையை செலுத்தினார்

பிரயங்கா காந்தி தமது கணவருடன் சென்று வாக்களித்தார் டெல்லி மக்களவைத் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் திருமதி ஷீலா தீட்சித் தமது வாக்கை பதிவு செய்தார் கிரிக்கெட் வீரர் கவுதம் கம்பீர் இந்தியக் கிரிக்கெட் அணியின் தலைவர் திரு விராட் கொலி உள்ளிட்டவர்களும் தங்களின் வாக்குகளைப் பதிவு செய்தனர்

மேனகா காந்தி திரு ராதாமோகன் சிங் திரு நரேந்திரசிங் தோமர் உள்ளிட்ட பிஜேபி தலைவர்களும் சமாஜ்சாதிக் கட்சியின் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட எதிர்கட்சித் தலைவர்களும் முக்கிய வேட்பாளர்களாகக் களத்தில் இருந்தனர்

கடைசி கட்டத் தேர்தல் என்பதால் முக்கிய அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர வாக்குவேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் குஷிநகரில் பிஜேபி தேர்தல் பிரச்சாரப் பொதுக்கூட்டத்தில் பேசுகையில் மக்கள் திறம்பட்ட அரசு ஒன்றுக்கு வாக்களித்து வருவதால் எதிர் கட்சிகளுக்கு தோல்வி நிச்சயம் என்றார் ராஜஸ்தான் மாநிலம் அல்வர் பகுதியில் தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் கும்பல் ஒன்றினால் பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டது குறித்து பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் செல்வி மாயாவதி முதலைக் கண்ணீர் வடிப்பதாகக் குற்றம் சாட்டிய அவர் பிரச்சனையில் நிஜமாகவே அக்கறை இருந்தால் ராஜஸ்தா னில் உள்ள காங்கிரஸ் அரசுக்கான ஆதரவை பிஎஸ்பி ஏன் விலக்கிக் கொள்ளவில்லை என வினவினார் எதற்கெடுத்தாலும் தேர்தல் ஆணையத்தின் அனுமதி வேண்டுமென கோரி வரும் எதிர் கட்சிகள் ஜம்மு காஷ்மீ ரில் துப்பாக்கிகள் மற்றும் வெடிகுண்டுகளோடு நிற்கும் தீவிரவாதிகளை பாதுகாப்புப் படையினர் கொல்வதற்கும் தேர்தல் ஆணையத்தின் அனுமதி வேண்டும் என்பார்களா என்று அவர் கேள்வி எழுப்பினார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி இன்று புதுடில்லி யில் மக்களவைத் தேர்தலில் வாக்களித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் நடப்பு தேர்தலில் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெறுப்பைப் பயன்படுத்தி வரும் நிலையில் காங்கிரஸ் அன்பையே பயன்படுத்தி வருவதாகவும் இறுதியில் அன்பே வெல்லும் என்றும் கூறினார் வேலைவாய்ப்பின்மை விவசாயிகளின் அவலம் ஜிஎஸ்டி பணமதிப்பு நீக்கம் போன்றவைதான் நடப்பு தேர்தலில் முக்கியப் பிரச்சனைகள் எனக் குறிப்பிட்ட அவர் இப்பிரச்சனைகளால் நாட்டின் வலுவும் பொருளாதாரமும் பாழாகி விட்டதாகக் கூறினார் பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனைகளுக்குத் தீர்வு காண்பதையும் கருணை மற்றும் விவேகத்தின் அடிப்படையிலான நீதி மற்றும் நல்லிணக்கத்தையும் மேம்படுத்த உலகத் தலைவர்கள் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டுமென குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு கூறியுள்ளார்

வேசக் தினக் கொண்டாட்டங்களில் முக்கிய உரையாற்றிய அவர் இயற்கை ஆதாரங்கள் வரம்புக்கு உட்பட்டவை என்பதால் வளங்குன்றா உற்பத்தி மற்றும் வளங்குன்றா நுகர்வு மூலமாகவே நீடித்த வளர்ச்சி சாத்தியமாகும் என்றார் வளங்குன்றா உற்பத்தி மற்றும் நுர்வுடன் அமைதி மற்றும் நல்லிணக்கமும் அடங்கிய சமூகங்களை உருவாக்குவதே தற்போதைய உலகத் தலைவர்களின் முன்புள்ள முக்கிய சவால் என்றும் அவர் குறிப்பிட்டார் சமுதாயத்தில் அமைதி மற்றும் நல்லிணக்கம் குலைவதற்கு தனிப்பட்ட மனிதர்களின் வெறுப்பும் வன்முறையுமே காரணம் என்பதால் வெறுப்பு அடிப்பபடையிலான கொள்கைகளைப் பரப்புவோர் அழிவுப் போக்கை கைவிட்டு ஆக்கப்பூர்வ செயல்பாடுகளில் ஈடுபடுதல் அவசியம் என்றும் உலகெங்கிலும் இத்தகைய மனமாற்றம் ஏற்பட புத்த பிரானின் போதனைகள் திறம்பட்ட வழியாக அமையமுடியும் திரு வெங்கைய நாயுடு வலியுறுத்தினார்

புதுச்சேரியில் மியூசிக் தொபி மையம் தொடக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார்

சுசீலா விற்கு பாராட்டு விழா நடைபெற்றது இவ்விழாவில் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி அமைச்சர்கள் மற்றும் கம்பன் விழா குழுவினர் இணைந்து பி சுசீலா விற்கு பாராட்டுப் பட்டம் வழங்கி கவுரவித்தனர் பின்னர் முதலமைச்சர் இவ்விழாவில் பேசுகையில் வெளிநாடுகளில் உள்ளதைப் போல புதுச்சேரி யிலும் மியூசிக் தெரபி மையம் அமைக்க இசையமைப்பாளர் வேண்டுகோள் விடுத்திருப்பதாகவும் இளையராஜா இதன்பட புதுவையில் விரைவில் மியூசிக் தெரபி மையம் அமைக்கப்படும் என்றும் கூறினார்

மறுவாக்குப் பதிவு நடைபெற்ற வாக்குச்சாவடியை மக்களவைத் தேர்தலுக்கான காங்கிரஸ் வேட்பாளர் திரு வைத்திலிங்கம் பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அதிகாரிகள் செய்த தவறுகளே மறுவாக்குப் பதிவிற்குக் காரணம் என்றும் பல்வேறு சிரமங்களை மீறி மக்கள் மீண்டும் வாக்களிப்பது குறித்து தாம் மகிழ்ச்சி அடைவதாகவும் கூறினார்

விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்திருப்பது கண்டிக்கத் தக்கது என்று திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னையில் இன்று இதுதொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் அமலில் இருப்பதால் இத்தகைய திட்டங்களுக்கு அனுமதியளிப்பது தேர்தல் விதிமுறைகளை மீறுவதாகும் என்றார் மத்தியில் புதிய அரசுஅமையும் வரை இந்த அனுமதியை நிறுத்தி வைக்கவேண்டும் என்றும் மத்திய அரசு அவ்வாறு செய்யத் தவறினால் தேர்தல் ஆணையம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரினார் இதுதொடர்பாக தமிழக அரசு தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதவேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தினார் தமிழகத்தின் எந்தப் பகுதியிலும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்தக் கூடாது என பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப் பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்றும் அறிக்கை ஒன்றில் அவர் கோரியுள்ளார்

இதர மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை இருக்கலாம் என்றும் மழை இல்லாத இடங்களில் குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப் பட்டுள்ளது

ஒடிஷா வில் ஃபானி புயலால் ஏற்பட்ட சேதங்களை நேரில் மதிப்பிட மத்தியக் குழு ஒன்று இன்று அம்மாநிலத்திற்குச் சென்றது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தலைமையிலான இந்த பல்துறைக் குழுவினர் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் பார்வையிட்டு பயிர்கள் மற்றும் இதர வசதிகளுக்கு உள்கட்டமைப்பு ஏற்பட்டுள்ள சேதங்களை மதிப்பிடுவார்கள்

இதற்கிடையே புயல் காரணமாக மின்வினியோகக் கட்டமைப்பில் ஏற்பட்ட சேதங்களை மதிப்பிட எரிசக்தித் துறை செயலர் தலைமையிலான மற்றொரு மத்தியக் குழுவும் நாளை ஒடிஷா செல்லவிருக்கிறது

இலங்கை யில் ஈஸ்டர் தின குண்டுவெடிப்புகளைத் தொடர்ந்து இரண்டு வார இடைவெளிக்குப் பின்னர் இன்று தேவாலயங்களில் வழக்கமான ஞாயிற்றுக் கிழமை பிரார்த்தனைகள் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு இடையே மீண்டும் நடைபெற்றன ஆயினும் கத்தோலிக்கப் பள்ளிகள் தொடர்ந்து மூடப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு நிலவரங்களைப் பொறுத்து வரும் செவ்வாய் கிழமை இப்பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது இதற்கிடையே தொடர் குண்டுவெடிப்பில் தொடர்புடைய சந்தேக நபர்களை பிடிக்கும் நடவடிக்கைகளில் இலங்கை பாதுகாப்புப் படையினர் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர்